அஷோக் கெலாட் இல்லத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது

அரச குடும்பத்திற்கு உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

யூனியன் பிரதேச விளையாட்டுத் துறை அமைச்சருடன் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு ஆலோசனை நடத்தவுள்ளார் ராஜஸ்தானில் ஆளும் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் முதலமைச்சர் திரு அஷோக் கெலாட் இல்லத்தில தற்போது நடைபெற்று வருகிறது இந்தக் கூட்டத்தில் காங்கிரஸ் சுட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் துணை முதலமைச்சர் திரு சச்சின் பைலட் ஆதரவாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர்

பைலட் கூறியுள்ளார் இதனால் அம்மாநிலத்தில் அரசியல் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது முன்னதாக காங்கிரஸ் அரசுக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடியைப் போக்க மேற்கொள்ள நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சரிடம் விவாதிக்க காங்கிரஸ் மூத்த தலைவரகள் திரு அஜய் மக்கான் திரு ரஞ்சித் சுர்ஜிவாலா ஆகியோர் ஜெய்பூர் வந்தடைந்தனர்

அசோக் கெலாட் அரசு சிறுபான்மை அரசாக மாறிவிடும் திருவனந்தபுரம் பத்மநாப ஸ்வாமி கோவில் நிர்வாகம் மீது திருவிதாங்கூர் அரச குடும்பத்திற்கு உரிமை உள்ளது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது

இந்த தீர்ப்பை எதிர்த்து திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதி யு

லலித் தலைமையிலான அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது தற்காலிக ஏற்பாடாக திருவனந்தபுரம் மாவட்ட நீதிபதி தலைமையில் நிர்வாகக்குழு ஏற்படுத்தி கோவில் விவகாரங்களை நிர்வகிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது

மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தேபேந்திர நாத் ராய் கொடுரமான முறையில் கொல்லப்பட்டதற்கு பிஜேபி தலைவர் திரு

நட்டா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசில் வன்முறை அதிகரித்துவிட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தொடர்ந்து இத்தகைய செயலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டால் அக்கட்சியை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார்

இன்று காலை இந்த சோதனை தொடங்கியதாகவும் மேற்கண்ட இரு நகரங்கள் தவிர மும்பை கோட்டா நகரிலும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவித்தனர் சமீபத்தில் இந்த நகை நிறுவனம் ஏராளமான பணத்தை பரிவர்த்தனை செய்ததாகவும் அந்தப் பணம் வரி ஏய்ப்பு தொடர்பானதாக இருக்கலாம் என்று வந்த தகவலை அடுத்து இந்த சோதனை நடத்தப்படுவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தெற்கு காஷ்மீரில் அனந்தநாக் மாவட்டத்தில் இன்று காலை பாதுகாப்புப் படையினருடன் நடந்த மோதலின்போது தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அனந்தநாக் சரக காவல்துறையினரும் ரானுவத்தினரும் ஆயுதப்படையினரும் மத்திய ரிசர்வ் காவல்படையினரும் கூட்டாக இன்று காலை புரீகுப்வாரா கிராமத்தில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அந்த இடத்தை சுற்றி வளைத்தனர் அங்கு மறைந்திருந்த தீவிரவாதிகள் பாதுகாப்புப் படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் பாதுகாப்புப் படையினரின் பதில் தாக்குதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் தொடர்ந்து அந்த இடத்தில் மோதல் நீடிப்பதாகவும் கொல்லப்பட்ட தீவிரவாதியை அடையாளம் கானும் பணி நடைபெற்று வருவதாகவும் மாநில காவல்துறையின் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இந்நிலையில் பந்திப்போரா மற்றும் சந்தர்ஜீர் பகுதியில் காவல்துறையினரும் மத்திய பாதுகாப்புப் படையினரும் தீவிரவாதிகளின் நாச வேலையை முறியடித்து நான்கு தீவிரவாதிகளை கைது செய்தனர் தீவிரவாதிகளிடமிருந்து ஏ

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் தெரிவித்துள்ளார்

தொடர்ந்து

தமிழகத்தில் நடப்பு ஆண்டு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை ஆன்லைன் மூலமே நடைபெறும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் கூறியுள்ளார் இதற்காக தனி இணையதளம் ஒன்று தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டுக்கான பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு குறித்த விவரங்கள் முதலமைச்சரிடம் ஆலோசனை நடத்திய பின்னர் ஒரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்று அவர் ஏற்கனவே கூறியுள்ளார்

சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி குடியாத்தம் திருவொற்றியூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளின் உறுப்பினர்களின் மறைவை அடுத்து அந்த தொகுதிகள் காலியாக அறிவிக்கப்பட்டுள்ளன நாடுமுழுவதும் ஊரடங்கிலிருந்து பல தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் விளையாட்டு தொடர்பான பயிற்சிகளை மீண்டும் தொடங்குவது குறித்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச விளையாட்டுத் துறை அமைச்சருடன் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திருகிரண் ரிஜிஜு ஆலோசனை நடத்தவுள்ளார் நாளை முதல் இரண்டு நாட்கள் காணொலி வாயிலாக நடைபெறவுள்ள இந்தக் கூட்டத்தில் விளையாட்டுப் பயிற்சி மையங்களில் பயிற்சிகளை தொடங்குதல் விளையாட்டில் திறமையாக உள்ள இளம் வீரர் மற்றும் வீராங்கனைகளை அடையாளம் காணும் போட்டிகளை மாவட்ட மற்றும் வட்டார அளவில் தொடங்குதல் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்படவுள்ளது

விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் தொடர்பான செயல்பாடுகளை தொடங்குவது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திருகிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார்